வேலுமணி கூறியுள்ளார்

நோப்க்கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை அவர்களது வீடுகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சிபிஎஸ் இ

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அறிவித்துள்ளார்

நோய் தொற்று பரிசோதனை தொடர்பாக தமிழகத்தில் மேலும் இரன்டு பரிசோதனை ஆய்வகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

வேலுமணி கூறியுள்ளார்

உழவர் சந்தைகள் காய்கறி கடைகள் பொது விநியோகக் கடைகள் ஏடிஎம் மையங்கள் ஆகியவற்றில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை மற்றும் உள்ளாட்சி ஊழியர்களுடன் இணைந்து இவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

சத்தியகோபால் கூறியுள்ளார்

முன்னதாக வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான சிறப்பு பிளீடர் தேர்வு நடத்துவதற்கான நடைமுறையை அரசு வகுத்துள்ளதாகவும் தனிமனித இடைவெளியை பின்பற்ற ஏதுவாக தோ்வு மையங்களின் எண்ணிக்கைய அதிகரிக்க இருப்பதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருப்பதை குறிப்பிட்டா்

தமிழக அரசு புதிய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவா் திரு

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

சரக்கு வாகனங்களுக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை மோட்டார் வாகன வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கக்கோரிய மலு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில தொழிற்சாலைகளில் நோய்த்தொற்றால் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பணிக்கு வரும் போது பரிசோதித்த பிறகே ஆலைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று தொழிற்சாலைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் நோய்த்தொற்றை தடுக்க பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நரேந்திரமோடி அந்நாட்டின் பிரதமா் திரு மகிந்த ராஜபக்சேவிடம் உறுதி அளித்துள்ளாா்

ராஜபக்சேவுக்கு பிரதமர் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டார் நேற்று முன்தினம் காலமான இலங்கை அமைச்சர் திரு ஆறுமுகன் தொண்டமான் மறைவுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளி தமிழர்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அவர் விளங்கியவர் என்று புகழாராம் சூட்டினார் மத்திய கல்வி வாரியமான சிபி

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அறிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் மாணவர்கள் வேறு மாநிலத்திற்கோ அல்லது வேறு மாவட்டத்திற்கோ சென்றிருந்தால் அங்கிருந்து தேர்வு மையம் உள்ள மாவட்டங்களுக்கோ அல்லது மாநிலத்திற்கோ தேவையில்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தற்போது தேர்வு எழுத தேர்வு செய்துள்ள மையம் தொடர்பான தகவலை சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு மாணவா்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவா் கூறியுள்ளாா் இதன் பின்னா் புதிய தேர்வு மையத்தில் அந்த மாணவா் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகளை பள்ளியும் மத்திய இடைநிலைக் கல்வி வாரியமும் செய்து தரும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலகிலேயே நோய்த்தொற்றுள்ளவர்களை எளிதில் கண்டறியும் மிகப்பெரிய செயலி ஆரோக்கிய சேது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்ச் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

அரசு தொழில்துறையினா் குடிமக்கள் இடையிலான ஒருங்கிணைப்புக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த செயலி திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆரோக்கிய சேது செயலியை ஐ போன் செல்பேசிகளிலும் பயன்படுத்தும் வகையிலான மென்பொருளை அடுத்தவாரம் வெளியிட உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த செயலி மூலமாக நாட்டில் நோய்த்தொற்று அதிகமாக உள்ள மூவாயிரம் இடங்கள் கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார் நோய்க்கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை அவர்களது வீடுகளுக்கே விநியோகம் செய்வதை உறுதிப்படுத்துமாறு மாநில மற்றும் யூனியன்பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதுதொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்ககம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களில் கால்சியம் நீர்ச்சத்துகரைசல் ஜிங்க் இரும்புச்சத்து மாத்திரைகள் கருத்தடை மாத்திரைகள் போன்றவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது குழந்தைகள் தாய்மார்கள் வளரிளம் பெண்கள் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மாத்திரைகள் மற்றும் இதரப் பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் ஊட்டச்சத்து தொடர்பான சேவையை அத்தியாவசிய சேவையாக கருதவேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வைட்டமின் ஏ குறைபாட்டை போக்கும் விழிப்புணா்வு பிரச்சாரம் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் இருவார பிரச்சாரம் தேசிய குடற்புழு நீக்க நாள் ரத்தசோகை குறைபாடு தொடர்பாள பரிசோதனை மற்றும் அது குறித்த விழிப்புணா்வு முகாம்கள் ஆகியவற்றை தொடா்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது

இதனிடையே தருமபுரி மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது

இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனா் இதேபோல் பல மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் நேற்று மழை பெய்தது

சவூதி அரேபிய அரசு சில கட்டுப்பாடுகளுடன் கற்றுவா விசாவை மூன்று மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது

இவர்கள் அனைவரும் கடற்படையை சேர்ந்தவர்கள் என்றும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது